தருண் அகர்வால் அறிவித்துள்ளார்

மோதுகின்றன ஆயுஷ்மான் பாரத் என்றமிகப்பெரியதேசியசுகாதாரகாப்பீட்டுதிட்டத்தைபிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றதொடங்கிவைக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெறவுள்ளநிகழ்ச்சியில் இதனைஅவர் தொடங்கிவைக்கிறார்

இந்தத் திட்டம் ரொக்கமற்றமற்றும் காகிதமற்றசேவையாக இருக்குமென்றும் மத்தியஅரசுகூறியுள்ளது அரசுமற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டதனியார் மருத்துவமனைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் மத்தியஅரசுகூறியுள்ளது

ரபேல் போர் விமானங்களைகொள்முதல் செய்ததுதொடர்பாகபிராள்ஸ் முன்னாள் அதிபர் திரு ஹாலண்டேதெரிவித்தசிலகருத்துக்கள் தேவையில்லாதசர்ச்சையைஏற்படுத்தியுள்ளதாகவும் ப்ரான்கோயீஸ் இதுகுறித்தஅவரதுஅறிக்கைந்தசூழ்நிலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுஎன்பதைகவனமாகபார்க்கவேண்டியுள்ளதாகவும் மத்தியஅரசுதெரிவித்துள்ளது போர் விமானகொள்முதல் ரபேல் தொடர்பாககாங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்திதவறானதகவலைதொடர்ந்துதெரிவித்துவருவதாகபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திருமதி நிர்மவாசீத்தாராமன் கூறியிருக்கிறார் தற்போதுஎகிப்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளஅவர் இது குறித்துசெய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆட்சிஅதிகாரத்தில் இல்லாதகாரணத்தால் காங்கிரஸ் தலைவரும் அக்கட்சியைச் சேர்ந்தவர்களும் விரக்கியில் மத்தியஅரசுக்குஎதிராகவும் பிரதமருக்குஎதிராகவும் இதுபோன்றகுற்றச்சாட்டுக்களைகூறிவருவதாகதெரிவித்தார் ர்பேல் விவகாரத்தில் பிரான்ஸ் முன்னாள் அதிபர் திரு ஹாலண்டேதெரிவித்தகருத்துதொடர்பாகபிரதமர் திரு நரேந்திரமோடிமீதானதிரு ராகுல் காந்தியின் விமர்சனம் கண்டிக்கத்தக்கதுஎன்றுமத்தியசுட்டஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்தும் கூறியிருக்கிறார்

ஹாலண்டே யின் சிலகருத்துக்களுக்கும் திரு ரவிசங்கர் பிரசாத் மறுப்பு தெரிவித்துள்ளார்

ராகுல் காந்திகேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் திருஹாலண்டேயின் கருத்துஉண்மையா இல்லையாஎன்பதைபிரதமர் விளக்கவேண்டுமென்றுவலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்துவதற்குமக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ராமகாஜன் ஆதரவு தெரிவித்துள்ளார்

ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்துவதால் நாட்டிற்கும் பயன் கிடைக்கும் என்றுகூறினார் ஒருநாடுஒருதேர்தல் என்றமுறையைபின்பற்றுவதில் எந்தத் தவறும் இல்லைன்றும் அவர் குறிப்பிட்டார்

மதுரைவிமானநிலையத்தில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் பெட்ரோல் டீசல் விலைஉயர்வைமத்தியஅரசுதான் குறைக்கவேண்டுமென்றுகூறினார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையைஅமைக்கதேவையானநடவடிக்கைகளைமாநிலஅரசுஎடுத்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலஅமைச்சர்கள் மீதுதிமுகதலைவர் திரு

ஸ்டாலின் தெரிவித்துள்ளஊழல் குற்றச்சாட்டுக்கள் குறித்தகேள்விகளுக்குபதிலளித்தமுதலமைச்சர் நாட்டலேயேஊழல் செய்ததற்காககலைக்கப்பட்ட ஒரே அரசுதிமுக அரசுதான் என்றுகூறினார் முக்கடல் கொள்ளளவைஅதிகரிக்கதமிழகமுதலமைச்சரிடம் அணயின் தாம் கோரிக்கைவிடுத்திருப்பதாகமத்திய இணையமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் நாகர்கோயிலில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் எம்ஜிஆர் நூற்றாண்டுவிழாவுக்காகவருகைதந்தமுதலமைச்சரைசந்தித்துகன்னியாகுமரிமாவட்டத்தின் வளர்ச்சிக்கானபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்துமாறுகேட்டுக் கொண்டதாககூறினார் வர்த்தகதுறைமுகத்தைகண்டப்பாகஅமைக்கவேண்டுமென்றும் விமானநிலையம் அமைக்குமரிமாவட்டத்தில் இடவசதி இல்லைஎன்றால் அம்மாவட்டத்திற்குஅருகாமையில் அமைக்கவேண்டுமென்றுதாம் கேட்டுக் கொண்டதாகவும் குறிப்பிட்டார்

பொன்ராதாகிருஷ்ணன் கூறினார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் உள்ளிட்டபல்வேறபணிகளைமேற்கொள்வதற்கானசிறப்பு முகாம் இன்றமாநிலம் முழுவதும் நடைபெறுகிறது

பசுமைத் தீர்ப்பாயஉத்தரவின்படிநேற்று ஸ்டெர்லைட் ஆலையைச் சுற்றியுள்ள புதுக்கோட்டை உப்பனாற்றுடைபகுதிகளில் கொட்டிவைக்கப்பட்டுள்ளதாமிரக் கழிவுகளைஅவர் தலைமையிலானகுழுவினர் பார்வையிட்டனர்

முதலமைச்சர் மற்றும் காவல்துறைய அவதூறாகபேசியதாகசட்டமன்றஉறுப்பினரும் நடிகருமானதிரு கருணாசைசென்னையில் உள்ளஅவரதுவீட்டில் இன்றுஅதிகாலைகாவல்துறையினர் கைதுசெய்தனர்

இலகணேசன் கேட்டுக் கொண்டுள்ளார் ராஜபாளையத்தில் நேற்றுநடைபெற்றபொதுக்கூட்டத்தில் பேசியஅவர் தமிழ்நாட்டிலும் ஊழலற்றநேர்மையானஆட்சியைபிஜேபியால் தர முடியும் என்றார் இந்தக் கூட்டத்தில் பேசியமாநிலபிஜேபிதலைவர் திருமதி தமிழிசைசவுந்தர்ராஜன் உலகில் வளர்ந்துவரும் நாடுகளில் இந்தியாமுதன்மையானநாடாகதிகழ்கிறதுஎன்றுஉலக வங்கியேபாராட்டியிருப்பதாககூறினார்

செகண்ட்ஸ் விளையாட்டுச் செய்திகள் ஆசியக்கோப்பைகிரிக்கெட் போட்டியில் சூப்பர் ஃபோர் பிரிவில் நடப்பு சேம்பியன் இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்றுமோதவுள்ளன முதல் ஆட்டத்தில் இந்தியாவென்றநிலையில் மீண்டும் பாகிஸ்தானைசந்திக்கிறது இறுதிச்சுற்றுவாய்ப்பைஉறுதிப்படுத்த இந்தஆட்டத்தில் வெற்றிபெறுவதுஅவசியம் என்பதால் இரு அணிகளும் அதற்கானமுனைப்பைகாட்டும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக நேற்றுநடைபெற்றஆட்டத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணியைபோராடிவென்றது